நரேந்திர மோடி தெளிவுப்பட கூறியுள்ளார்

எதிர்கால சந்ததியினர் பயன் அடைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதில் புதுவை அரசு அக்கறை கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாளை புதுவை வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி தெளிவுப்பட கூறியுள்ளார் புதுடெல்லியில் இன்று ராம்லீலா மைதானத்தில் பாரதீய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்யதிருந்த பேரணி ஒன்றில் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் நம் நாட்டின் அண்டை நாடுகளில் துன்புறத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கே கொண்டு என்றார் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகிஸ்தானின் நடவடிக்கைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கான சந்தர்பத்தை போட்டி அரசியல் காரணமாக நாம் இழந்து விட்டதாக அவர் தெரிவித்தார் தமது அரசின் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட அவர் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதை யவராது சுட்டிக் காட்டி முடியுமா என வினவினார் டெல்லியில் குடியிருப்புகளுக்கு உரிமை வழங்கப்பட்ட போது அரசு எவருடைய மதமோ அல்லது அரசியல் பின்புலம் பற்றியோ விசாரிக்கவில்லை என்பதை அவர் சுட்டிக் காட்டினார் மக்களுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்தும் போது அவர்களுடைய நம்பிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வதில் அரசு நாட்டம் காட்டுவதில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற கோட்பாட்டுடனேயே அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் சில அரசியல் கட்சிகள் தேவையில்லாத வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிப்பரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார சேவைகள் கிடைக்கச் செய்யும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உட்பட் பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களை எதிர்கட்சிகள் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார்

குடியுரிமை திருத்தச் சட்டம் இஸ்லாமியர்களுக்கோ அல்லது இதர சிறுபான்மையினருக்கோ எதிரானது அல்ல என்று மத்திய அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் நாக்பூரில் இன்று பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் சிறுபான்மையினருக்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்படவில்லை என்று அவர் திட்டவட்டமாக கூறினார் வாக்கு வங்கி அரசியல் காரணமாக எதிர்கட்சிகள் சிறுபான்மையினர் இடையே இந்த திருத்தச் சட்டம் குறித்து அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருவதாக திரு கட்கரி குற்றம் சாட்டினார் அனைத்து மதங்களையும் சமமாக கருதுவதே நம் நாட்டின் கலாச்சாரம் என்றும் அவர் கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த உண்மையான விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கவும் இச்சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை ஆட்சேபித்தும் பிஜேபி பெரிய அளவில் பொது மக்கள் தொடர்பு திட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது இத்தகவைலை இக்கட்சியின் பொதுச் செயலர் திரு உபேந்தர் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார்

இதை தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் செய்தியாளர்கள் கூட்டங்கள் நடத்தி இச்சட்டம் குறித்த உண்மையான விவரங்கள் தெளிவுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக ஆயிரகணக்கான கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பல்வேறு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த இந்த நிபுணர்கள் மக்கள் பொய் பிரச்சாரத்திற்கு செவி சாய்க்காமல் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர் ஐஐடி ஐஏஎம் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவன மாணவர்களின் சமூக ஊடக கணக்குகள் கண்காணிக்கப்படுவதாக வெளியான செய்திகளை மத்திய மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் மறுத்துள்ளது அவ்வாறு கண்காணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படவில்லை என்று அரசு தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக அவர்களின் ஊடகச் செய்திகளை கண்காணிக்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இதை தெரிவித்துள்ளது வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி குறித்த அமைச்சர்கள் குழுவின் அமைப்பாளரும் பீகார் மாநில துணை முதலமைச்சருமான திரு சுஷீல்குமார் மோடி தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி வரி வசூல் ஸ்திர தன்மையை எட்டும் வரை அதில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திரு சுஷீல்குமார் மோடி இதை தெரிவித்தார் மத்திய அரசோ மாநில அரசுகளோ வரி விகிதங்களை அதிகரிக்க தற்போது தயாராக இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார்

எதிர்கால சந்ததியினர் நமது பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளும் வகையில் புதுவை அரசு பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதில் அதிக அக்கறை கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

பாரம்பரிய சின்னங்கள் புதுவையின் சிறப்பம்சங்களையும் முக்கிய வீதிகள் பற்றிய வரலாற்றையும் எடுத்துக் கூறுகின்றன என்று அவர் தெரிவித்தார் புதுவை அரசின் நாட்காட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார்

புதுவை அரசு சாலைகளை சீர் செய்ய மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் என்ஆர் காங்கிரஸ் சாலை மறியலில் ஈடுபடுவதை முதலமைச்சர் கண்டித்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மற்றும் தலைமச் செயலர் திரு அஸ்வினி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் திரு

புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி முக்கிய உரையாற்றுகிறார் பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் அரவிந்தர் ஆஸ்ரமம் மற்றும் ஆரோவில்லுக்கும் செல்கிறார் நாளை இரவு புதுவை ஆளுநர் மாளிகையில் தங்கும் அவர் நாளை மறுநாள் காரைக்கால் செல்கிறார் காரைக்காலில் அவர் சனிஸ்வரர் பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வருகையை ஒட்டி புதுவை மற்றும் காரைக்காலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கல்வி நிறுவனங்களில் நூலகங்களை நன்கு பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை புதுவை மத்திய பல்கலைக்கழக துணை வேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் வலியுறுத்தியுள்ளார்

சேவைகள் பிரபலமாக இருப்பதால் சிலர் நூலகங்கள் இணையதள தேவையற்றது என கருதுவதகவும் அது மிகவும் தவறு என்றும் அவர் கூறினார் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களும் டிஜிட்டல் ஆவணங்களும் இல்லாமல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகள் நிறைவு பெறாது என்றும் அவர் கூறினார் மாறி வரும் கல்வி ஆராய்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு முறைகளை கருத்தில் கொண்டு நூலக மற்றும் தகவல் அறிவியல் கல்வித் திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் தெரிவித்தார் நூலகங்களுக்கு தேவையான நிதியுதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுத்தினார் புதுவை பல்கலைக்கழக பத்திரிக்கை ஒன்றில் குறிப்பு இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் தேசிய கணித தினமாக கொண்டாடப்படுகிறது

இயற்பியல் முதல் மின் தொடர்பு பொறியியல் வரை பல்வேறு துறைகளில் கணித மேதை ராமானுஜத்தின் ஆராய்ச்சிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நாளையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

அணையின் நீர் மட்டம் தொடர்ந்து அதன் முழு கொள்ளளவில் இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இந்த விருதுகளை வழங்குகிறார் குஜராத்தி திரைப்படம் ஹேலேரோ சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பெறுகிறது